ஜப்பான் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறும் இந்த உச்சிமாநாடு இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது அதைத் தொடர்ந்து பிரதிநிதிகள் குழுவினர் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது பின்னர் இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளன இந்த உச்சிமாநாட்டின்போது இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்துகின்றனர் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜப்பான் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் திரு ஷின்சோ அபேவும் ஆலோசனை நடத்தவுள்ளனர்

இம்மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் திரு சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் திரு

ஜோசுப் ஆகியோரடங்கிய அமர்வு விசாரிக்க உள்ளது

கத்தார் மற்றும் குவைத்திற்கு நான்கு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் முதற்கட்டமாக தோகா சென்றடைந்தார் நேற்று மாலை அங்கு சென்ற அவரை அங்குள்ள இந்திய தூதர் திரு குமரன் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் திரு அகமது ஹசன் அல் ஹமாதி ஆகியோர் வரவேற்றனர் இரண்டு நாட்கள் தோகாவில் தங்கியிருக்கும் திருமதி சுஷ்மா சுவராஜ் கத்தார் அரசர் திரு ஷேக் தமீம் பின் ஹமாது அல்தானியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுநடத்தவுள்ளார் அந்நாட்டின் துணைப் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானியையும் அவர் சந்தித்து பேசுகிறார் அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் மத்தியிலும் திருமதி சுஷ்மா சுவராஜ் உரையாற்றவுள்ளார்

குவைத் அரசர் ஷேக் சபா அல் அகமது அல்ஜாபர் அல்சபாவையும் சந்தித்து பேசவுள்ள திருமதி சுஷ்மா சுவராஜ் குவைத்தில் உள்ள இந்திய சமுதாயத்தினர் மத்தியிலும் கலந்துரையாடவுள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக இன்று ஹிமாச்சலப் பிரதேச மாநிலத்திற்கு செல்கிறார் கங்காராவில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார்

மும்பையில் ரயில் டிக்கெட்டுகளை முறைகேடாக முன்பதிவு செய்ததாக கூறி ஒருவரை மத்திய ரயில்வே அதிகாரிகள் கைது செய்தனர் மான்குர்து பகுதியில் அந்த நபர் நீண்டதூர ரயில் டிக்கெட்டுகளை விதிமுறைகளுக்கு புறம்பாக முன்பதிவு செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

உலகை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி இந்திய இளைஞர்களுக்கு உள்ளது என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு எட்கர்டு கூறியுள்ளார் மும்பையில் உள்ள அமெரிக்க துணைத் தூதரக அலுவலகத்தில் நடைபெற்ற ஐநா இளைஞர்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவில் இளைஞர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உள்ளது என்றார்

அந்த இளைஞர்களால் நாட்டையும் சமுதாயத்தையும் இந்த உலகத்தையும் நல்ல முறையில் மாற்றியமைக்க முடியும் என்று கூறினார் குஜராத்தில் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் விதமாக மலர்களின் பள்ளத்தாக்கு என்ற புதிய திட்டத்தை மாநில அரசின் வனத்துறை செயல்படுத்தவுள்ளது நர்மதா நதிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தேச ஒற்றுமைக்கான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையையொட்டி இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது உலகிலேயே மிகப்பெரிய இந்த சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார்

இதில் நூறு வகையான மரங்கள் அரியவகை மலர்ச்செடிகள் உள்ளிட்டவை வளர்க்கப்படவுள்ளது என்று மாநில அரசு கூறியுள்ளது

பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டம் நாடு முழுவதும் மக்களின் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்தில் இந்த திட்டத்தின் மூலம் சிறு தொழில் நிறுவனங்கள் நல்ல வளர்ச்சியடைந்திருப்பது தெரியவந்துள்ளது

இலங்கையில் மாகாண கவுன்சில்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டின் புதிய பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக நேற்றிரவு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தேர்தலை நடத்த தாம் முன்னுரிமை அளிக்க இருப்பதாகவும் நாட்டில் நிலவும் பொருளாதார அரசியல் மற்றும் சமூக நெருக்கடிகளை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட மாகாண கவுள்சில் தேர்தல்களை உடனடியாக நடத்த முயற்சி மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த தேர்தல் நடைமுறைகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து மதத்தினரும் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கடந்த வெள்ளிக் கிழமை இவங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனவால் புதிய பிரதமராக பதவிப்பரமாணம் செய்து ச வைக்கப்பட்ட திரு மஹிந்த ராஜபக்ஷே முறைப்படி இன்று அலுவல் பொறுப்புகளை ஏற்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே பதவிநீக்கம் செய்யப்பட்ட திரு ரணில்விக்ரம சிங்கே தாம் இன்னமும் பதவியில் நீடிப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் பெரும்பாள்மையை நிருபிக்கப் போவதாகவும் தொடர்ந்து கூறிவருகிறார் கத்தாரில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்கள் அந்நாட்டைவிட்டு வெளியேறுவது தொடர்பான விசா சீர்திருத்த நடைமுறை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது கத்தார் வெளியுறவு அமைச்சகம் டுவிட்டரில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த புதிய சுட்டத்தின் மூலம் நிறுவனத்தின் ஒப்புதல் இன்றி ஊழியர்கள் அந்நாட்டைவிட்டு வெளியேற முடியும் குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக அந்நாட்டைவிட்டு வெளியேற அனுமதிக்கப்படாதவர்கள் வெளிநாட்டினருக்கான குறைதீர் குழுவிடம் புகார்களை தெரிவிக்கலாம்

சுமார் இருபது வட்சம் வெளிநாட்டு ஊழியர்கள் கத்தாரில் பணியாற்றி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தில்லியில் இதுவரை இல்லாத அளவிற்கு காற்றின் மாசு அளவு நேற்று அதிகித்து காணப்பட்டது

வடமேற்கு வங்கக் கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக ஒடிஷாவின் கடலோரப்பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் உள்மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒடிஷா மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஏற்கனவே கடலுக்குச் சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய நிவாரணப் பணிகளுக்கான சிறப்பு துணை ஆணையர் திரு பிரபாத் மகாபாத்ரா இந்த மழையின் காரணமாக நெற்பயிர்களுக்கு சேதம் ஏற்படாது என்று நம்புவதாக கூறினார் அருகில் உள்ள விவசாய ஆலோசனை மையங்களை தொடர்பு கொண்டு உரிய ஆலோசனைகளை விவசாயிகள் பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார்

மஸ்கட்டில் நேற்றிரவு நடைபெறவிருந்த இருந்த ஆட்டம் கைவிடப்பட்டதை அடுத்து போட்டியில் இரு அணிகளும் கூட்டாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது

இதன் முன்னர் இந்தியாவும் பாகிஸ்தானும் தவா இரண்டு முறை ஆசிய சாம்பியன் கோப்பையை வென்றுள்ளன

பகல் இரவு ஆட்டமாக நடைபெறும் இப்போட்டி இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் குவஹாத்தியில் நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் இந்திய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இரண்டாவது ஆட்டம் டையில் முடிவடைந்தது